முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி போக்குவரத்து தீயணைப்பு நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளின் சார்பில் பலகோடி ரூபாய் திட்டங்களை இன்று துவக்கி வைத்தார்

கருணை நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மன மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

அதிரடியாக விளையாடி வருகிறது

அரசு விரைவு போக்குவரத்துக் கழக நெடுந்துரப் பேருந்துகளில் மொபைல் செயலி மூலம் இருக்கை முன்பதிவு செய்யும் வசதியையும் அவர் துவக்கி வைத்தார் போக்குவரத்துக் கழகங்களில் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை மனு அடிப்படையிலான பணிநியமன ஆணைகளையும் அவர் வழங்கினார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்காலங்களில் இதுபோன்ற முறைகேடுகள் நடைபெறா வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதி அளித்தார் விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெறுவதாகவும் சுட்டிக்காட்டினார் தேர்வுகளில் முறைகேடுகள் மூலம் வெற்றிபெற வேண்டும் என்ற எண்ணம் தவறானது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

செங்கோட்டையன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

பருவத் தேர்வுமுறை ரத்து செய்வது குறித்து அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கூறினார்

எடப்பாடி கே

திருச்செந்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு

நிர்பயா நிர்பயா கொலை வன்புணர்வு வழக்கில் குற்றவாளிகளில் ஒருவரான முகேஷ் சிங் ன் கருணை மனுவை குடியரசு தலைவர் நிராகரித்ததை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்ச நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இது தொடர்பாக இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிபதி ஆர் பானுமதி தலைமையிலான அமர்வு கருணை மனுவை குடியரசு தலைவர் விரைந்து தள்ளுபடி செய்ததால் அம்மனு மீது தமது மனதை செலுத்தவில்லை என்று கருதமுடியாது என்று தெளிவுபடுத்தி உள்ளது சிறைச்சாலையில் அவதிப்படுவதாக கூறப்படுவது கருணை மனுவை தள்ளுபடி செய்ய ஒரு காரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது

பிரகாஷ் ஜவ்டேகர் பேறுகால மருத்துவ சட்டத் திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது புதுதில்லியில் இன்று இதனைத் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஐவ்டேகர் இம்மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றார் விளிம்பு நிலை மக்கள் பயன்பெறும் வகையில் வடகிழக்கு மாநிலங்களில் புதிய திட்டங்களின் செயலாக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் உற்பத்தி பிரிவில் சிறப்பாக செயலாற்றும் துறைமுக தொழிலாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதை ஒட்டி மத்திய அரசு அழைப்பு விடுத்துக்ள அனைத்துக் கட்சி கூட்டம் நாளை காலை நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் குமூகமாக நடைபெற எதிர்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அரசு கோரவுள்ளது அதேபோல் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலும் மாநிலங்களவைத் தலைவர் திரு

நாளை மறுநாள் கூடவுள்ள பட்ஜெட் கூட்டத் தொடர் இந்த ஆண்டின் முதல்கூட்டம் என்பதால் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந் இருஅவைகளின் கூட்டுக் கூட்டதில் அன்று உரை நிகழ்த்துகிறார்

குடியரசு தின நிறைவு விழா குடியரசு தின விழா கொண்டாட்டங்களின் நிறைவு விழா வரலாற்று சிறப்பு வாய்ந்த புதுதில்லி விஜய் சௌக்கில் இன்று மாலை நடைபெறுகிறது

இராணுவத்தில் போர் முடிவடைந்தவுடன் வீரர்கள் சூரிய அஸ்தமனத்தின் போது தத்தம் முகாம்களுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் பேண்ட் வாத்திய இசை முழக்கம் இடம்பெறுவது வழக்கம்

இன்னசென்ட் திவ்யா நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் நலன் கருதி பொருட்கள் சரியான எடை மற்றும் உரிய விலையில் விற்கப்படுவதை அனைத்துத் துறையினரும் உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி இன்னசென்ட் திவ்யா கூறியிருக்கிறார்

ரன் எடுத்திருந்தது